கோள்கள் இன்றுவெற்றிகரமாகவிண்ணில் செலுத்தப்பட்டன

திருத்தியமைக்கப்பட்டஊதியத்தை இன்றுமுதல் வழங்க தோ்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது

யாருக்குவாக்களித்தோம் என்பதைஅறிந்துகொள்ளும் வசதியுடன் கூடிய சாதனம் குறித்து தேர்தல் அளித்தவிளக்கத்திற்கு எதிர்க்கட்சிகள் ஆணையம் பதிலளிக்குமாறுஉச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

புகார்களின் அடிப்படையிலேயேவருமானவரித்துறைதமிழகத்தில் சோதனைநடத்திவருவதாகதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாஹு கூறியிருக்கிறார்

தில்லிஅணிகள் மோதுகின்றன

மகாத்மாகாந்திதேசியஊரகவேலைவாய்ப்பு உறுதிதிட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியத்தைமாற்றியமைக்கதேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது நிதியாண்டின் தொடக்கநாளான இன்றுமுதல் திருத்தியமைக்கப்பட்டஊதியம் நடப்பு நடைமுறைப்படுத்தப்படும்

மக்களவைத் தேர்தலில் யாருக்குவாக்களித்தோம் என்பதைஅறிந்துகொள்ளும் வசதியுடன் குறித்துஎதிர்க்கட்சிகள் பதில்மனுதாக்கல் செய்யுமாறுஉச்சநீதிமன்றம் சாதனம் கூடிய உத்தரவிட்டுள்ளது

மின்னுவாக்குப்பதிவு எந்திரரத்தில் பொருத்தப்பட்டுள்ளசாதனம் தொடர்பாக தோ்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவேவிளக்கம் அளித்துள்ளதுகுறிப்பிடத்தக்கது நாட்டின் பாதுகாப்பைஒருபோதும் சமரசம் செய்துகொள்ளமுடியாதுஎன்றுபிஜேபிதலைவா் திருஅமித்ஷா கூறியிருக்கிறார் ஒடிஸாவில் இன்றுகட்சிவேட்பாளா்களுக்குஆதரவாகபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் குற்றவாளிகளைவிடுவிக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லைஎன்றும் பாலக்கோட்டில் விமானதாக்குதல் நடத்தியதுசரியானதுஎன்றும் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் பாகிஸ்தானுக்குஆதரவாகசெயல்படுவதாகவும் அவர் குற்றம்சாட்டினார் மாதத்திற்குஆறாயிரம் ரூபாய் வருமானம் கிடைக்கும் வகையில் நிறைவேற்றப்படும் நியாய் திட்டம் மூலம் குடும்பதலைவிகளின் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படும் என்றுகாங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்திகூறியிருக்கிறார் தெலங்கானாவில் இன்றுபிரச்சாரம் மேற்கொண்டஅவர் ஏழைகள் கண்ணியமாகவாழ்வதற்குவகைசெய்யும் இந்ததிட்டம் பொருளாதாரத்தில் நாட்டின் வள்ச்சியைஏற்படுத்தும் என்றுஎதிர்பார்ப்பதாகக் கூறினார்

தமிழகத்தில் புகா்களின் அடிப்படையிலேயேவருமானவரித்துறைசோதனைமேற்கொண்டுவருவதாகதமிழகதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாஹூ கூறியிருக்கிறார் சென்னையில் இன்றுசெய்தியாள்களிடம் பேசியஅவர் உரிய ஆவணங்கள் இன்றிகொண்டுசெல்லப்படும் பொருட்களும் ரொக்கமும் மட்டுமேபறிமுதல் செய்யப்படுவதாகவும் கிடைக்கப்பெற்றபின் அவைஉரிமையாள்களுக்குதிருப்பித் தரப்படுவதாகவும் ஆவணங்கள் தெரிவித்தார்

தேர்தல் தொடர்பாகதொகுதிவாரியாகஎமதுசெய்தியாளர்கள் மக்களவைத் வழங்கும் களநிலவரம் குறித்தபகுதியில் இன்று இடம்பெறுவதுதென்சென்னைமக்களவைத் தொகுதி

தூத்துக்குடியில் இன்றுசெய்தியாளா்களிடம் பேசியஅவா் தூத்துக்குடியில் நாளைநடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் பிஜேபிதலைவர் திருஅமித்ஷா வும் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமியும் கலந்துக் கொள்கிறாாகள் என்றும் அவர் கூறினார்

இதனைமாநிலத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் புதுச்சோிவானொலிநிலையமும் அஞ்சல் செய்யும் திருவாரூர் தியாகராஜசுவாமிகோவிலின் ஆழித்தேரோட்டம் இன்றுவெகுவிமரிசையாகநடைபெற்றது